பிரதமர் திரு

நரேந்திர மோடி அந்நாட்டு மக்களுக்கு் வாழ்த்து கூறியுள்ளார்

செய்யப்பட்டுள்ளது

மின் கட்டணங்களை நிர்ணயிப்பதில் மாநில அரசுகளின் அதிகாரம் பறிக்கப்படவில்லை என்று மத்திய மின்சக்தி துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார்

அமெரிக்க வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு

பல்வேறு மாநிலங்களில் இருந்து திரும்பிய தொழிவாளர்களுக்கு அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலம் வேலை உறுதி செய்யப்படும் காலை பதினோரு மணியளவில் காணொளி காட்சி மூலம் நடைபெறும் இந்த விழாவில் உத்தர பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்பட பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர்

நரேந்திர மோடி அந்நாட்டு மக்களுக்கு் வாழ்த்து கூறியுள்ளார் கொரியா போரில் உயிரிழந்த போர் வீரர்களுக்கு பிரதமர் புகழஞ்சலி தெரிவித்துள்ளார் அமைதி ஏற்படுத்த அவர்கள் தியாகம் செய்துள்ளதாகவும் அவர் தமது செய்தியில் கூறியுள்ளார் சியோலில் கொரிய தலைவர் திரு மூன் ஜே யின் தலைமையில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பிரதமரின் காணொளி வாழ்த்துச் செய்தி ஒளிபரப்பப்பட்டது

இந்த முகாமில் போரில் காயமடைந்த வீரர்கள் மற்றும் மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார் கொரிய மக்கள் தங்களது அயராத உழைப்பால் நாட்டிற்கு சேவையாற்றி வருவதாகவும் போரில் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மீண்டு மறபடியும் கொரியாவை உலகில் உயரச் செய்ததற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் கொரிய தீப கற்பத்தில் எப்போதும் அமைதி நிலவ வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் வாழ்த்துவதாகவும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிகார் மற்றும் உத்தர பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் மின்னல் தாக்கியதால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாள ட்விட்டர் பதிவில் அந்தந்த மாநில அரசுகள் நிவாரண பணிகளை உடனடியாக மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார்

வயல்களில் வேலை செய்த பவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர்

பிகாரில் மழையால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தவா நான்கு வட்சும் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு இலவச சிகிச்சை வழங்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார்

ரத்து செய்யப்பட்ட ரயில்களில் முன்பதிவு செய்தவர்களுக்கு முழு கட்டணமும் திருப்பி அளிக்கப்படும்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தற்போது கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலவரத்தால் தேர்வு ஒத்திவைப்பதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் சூழ்நிலைகள் சரியான பின்னர் தேர்வு நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் மின் கட்டணங்களை நிர்ணயிப்பதில் மாநில அரசுகளின் அதிகாரம் பறிக்கப்படவில்லை என்று மத்திய மின்சக்தி துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற காணொளி காட்சி மூலம் பேசிய அவர் நுகர்வோரின் நலன் அடிப்படையிலான சீர்திருத்தங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்றார் மாநில மின்சக்தி முறைப்படுத்தும் ஆணையத்திற்கான உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் பதவிகளை அந்தந்த மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் என்று அவர் கூறினார் மின்சக்தித் துறையில் வளர்ச்சி ஏற்படுவதற்காகவும் பொறுப்பையும் வெளிப்படைத்தன்மையையும் நிலைநிறுத்தவும் மத்திய அரசு சீர்த்திருத்தங்களை மேற்கொள்ள இருப்பதாக கூறினார் மாளியத்திற்கான தொகையை பயணாளிகளுக்கு நேரடியாக வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் மின்சக்தித் துறையில் நீடித்த வளர்ச்சியை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்தார்

திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறிததும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து முக்கொம்பு கதவனை கட்டும் பணியையும் முதலமைச்சர் ஆய்வு செய்ய உள்ளா் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மருத்துவ ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் மருத்துவ பரிசோதனை அங்கீகாரத்துக்கான அட்டுதலைப் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் கூறியுள்ளது

புத்தில்லி ஏய்ம்ஸ் மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை கேரளாவில் தேசிய வைரஸ் ஆய்வு மையம் உட்பட ஏழு மருத்துவ ஆய்வு நிறுவனங்களில் அனுமதியை பெறுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று மருத்துவ ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று அதிகமாகியுள்ளதையடுத்து பரிசோதனைகளை விரிவுப்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார்

சவால்களை சந்திப்பதற்கு அமெரிக்க ரானுவம் எப்போதும் தயாராக உள்ளதாக அவர் கூறினார் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சுட்ட பூர்வமாக திறனுள்ள பணியாளர்கள் பணிபுரிவதற்கு வழங்கப்படும் எச் ஒன் விசா ரத்து செய்யப்பட்டால் ஏராளமான திறமைசாலிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என்று வெளியுறவு விவகாரங்கள் அமைச்சகம் கூறியுள்ளது புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திருஅனுராக் புரீவத்சவா தொழில்நுட்ப பரிமாற்றம் புதுமை படைத்தல் வர்த்தகம் பொருளாதார ஒத்துழைப்பு போன்றவற்றில் அமெரிக்கா இந்தியா நட்புறவு கொண்டிருப்பதாகவும் இரு நாடுகளின் மக்களுக்கிடையே இது மாபெரும் வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறினார் அமெரிக்காவின் அறிவிப்பால் இந்தியர்களுக்கு ஏற்படக் கூடிய பாதிப்புகள் பற்றிய மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் கோவிட் தொற்று காலத்தில் மருத்துவம் குகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் போன்றவற்றில் இரு நாடுகளில் உள்ள திறமையானவர்கள் ஒருமித்து பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டதையடுத்து இரு நாடுகளும் இதனால் பயனடைந்துள்ளதாக கூறினார் இந்திய திறமைசாலிகளுக்கு அமெரிக்கா வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கும் என்று தாம் நம்புவதாக திரு புரீவத்சவா தெரிவித்தார் சீனா குறித்த கேள்விக்குப் பதிலளித்த அவர் கடந்த மே மாதம் முதல் இந்திய எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே சீனா ரானுவத்தை அதிகரித்தாகவும் இரு தரப்பு உடன்பாட்டுக்கு எதிரான வகையில் நடந்து கொண்டதால் பதற்றத்தைக் குறைப்பதற்கு இரு நாடுகளின் ரானுவ அதிகாரிகளுக்கும இடையே் பல கற்றுப் பேச்சு வார்த்தைகள் நடைபெற்றதாக அவர் கூறினார்